எடப்பாடி கே பழனிசாமி இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்

புதிய மின்திருத்த சட்டத்தை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி கூறியிருக்கிறார்

உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஆவர் இவர்கள் அனைவரும் ஜல்னா பகுதி எ

கு தொழிற்சாலையில் பணி முடிந்து சொந்த ஊருக்கு திரும்புகையில் இளைப்பாற தண்டாவளத்தில் உறங்கிக்கொண்டிருந்த போது இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்

இச்சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி தேவையான நிலைமை தாம் கண்காணித்து வருவதாகவும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ்கோயலை தாம் அறிவுறுத்தி இருப்பதாகவும் கூறினார் மேலும் தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்த விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ்கோயல் தெரிவித்திருக்கிறார் இதனிடையே மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு

இடத்திற்கு மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து உயர் அதிகாரிகள் சம்பவ அனுப்பப்பட்டு உயிரிழந்தோரின் இறுதிச்சடங்கிற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று கூறிய அவர் காயம் அடைந்தவர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றார் இதனிடையே மகாராஷ்டிராவில் உள்ள வெளிமாநில தொழிலாளர்கள் தத்தம் மாநிலங்களுக்கு திரும்ப விரைவில் மும்பையிலிருந்து ரயில் விடப்படும் என்றும் ரயில்வே ஆணையத்துடன் தாம் தொடர்ந்து இதுகுறித்து பேசி வருவதாகவும் அம்மாநில முதலமைச்சர் திரு

வெளி மாநில தொழிலாளர்கள் தங்களுக்குரிய முகாம்களை விட்டு வெளியே வரவேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட அவர் அவர்களுக்கான உணவு மருந்து போன்றவற்றிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்

எடப்பாடி கே

இவர்களோடு புதிதாக பணி நியமனம் செய்யப்படுபவர்களும் இணைந்து கொரோனா தடுப்பு பணிகளை வலுவாக மேற்கொள்ள வகை செய்யப்பட்டிருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது

சண்முகம் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார்

விஜயபாஸ்கருடன் இன்று காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார்

க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

கூட்டாட்சி தத்துவத்தை முன்னெடுத்துச்செல்ல வேண்டும் என்பதில் ஆர்வமுள்ள மாநில அரசுகள் புதிய மின்சார சட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மாநிலங்களின் அதிகாரத்தை பறிக்கும் செயலாகும் இது என்று அவர் கூறியிருக்கிறார்

சிவராசு இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

திருவள்ளுர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் உழவர் உற்பத்தியாளர் குழுக்களிடம் நேரடியாக காய்கனிகள் பெறப்பட்டு மகளிர் சுய உதவிக்குழுவினர் மூலம் நேரடி விற்பனையை ஆட்சித்தலைவர் திருமதி மகேஷ்வரி ரவிக்குமார் இன்று தொடங்கி வைத்தார் மாநகராட்சியில் கோவிட் தடுப்பு பணியாக பரவையில் உள்ள மதுரை ஒருங்கிணைந்த மொத்த காய்கறி சந்தையில் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது குறித்து ஆட்சித்தலைவர் திரு

வினய் மாநகராட்சி ஆணையர் திரு

விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மைதானத்தில் தற்காலிக மீன் சந்தை அமைக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு